கூட்டத்திற்குமக்களவைத் தலைவர் திருஷம் பிர்லா இன்றுஅழைப்பு விடுத்துள்ளார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார் மாதஊதியம் பெறுவோரிடம் ஜி எஸ் டி வசூலிக்கப்படமாட்டாதுஎன்றுமத்தியமறைமுகவரிகள் மற்றும் சுங்கவாரியம் தெரிவித்துள்ளது

இலங்கையில் ஏழாவதுஅதிபரைதேர்ந்தெடுப்பதற்கானதேர்தல் இன்றுநடைபெறுகிறது

நாடாளுமன்றகுளிர்காலகூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமைதொடங்கவிருப்பதையொட்டிமக்களவைத் தலைவர் திருஒம் பிர்லா இன்றுஅனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குஅழைப்பு விடுத்துள்ளார்

இதேபோல் மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ளகட்சிகளின் தலைர்கள் கூட்டத்தைநாளைநடத்தமாநிலங்களவைத் தலைவர் திருவெங்கையாநாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் அதேநாளில் அரசின் சாா்பிலும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குஅழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரேசிலில் நடந்துமுடிந்துள்ளபிரிக்ஸ் உச்சிமாநாடுபயனளிக்கும் வகையில் இருந்ததாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் இது தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் இந்தஉச்சிமாநாட்டின்போதபிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் தாம் நடத்தியபேச்சுவார்த்தைமிகவும் பயனுள்ளதாக இருந்ததுஎன்றுகூறியுள்ளார் இந்தியாவுடன் பிரிக்ஸ் அமைப்பின் இதரநாடுகள் வர்த்தகம் புதியகண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பம் கலாச்சாரம் உள்ளிட்டதுறைகளில் உறவுகளைவலுப்படுத்தஒப்புக் கொண்டுள்ளதாகஅவர் குறிப்பிட்டுள்ளார்

புனேயில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர்

தமிழகத்தில் விவசாயிகளுக்குவட்டியில்லாபயிர்க்கடன் வழங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகஉயர்கல்வித்துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் தெரிவித்துள்ளார்

பொதுமக்களுக்குபாதுகாப்பு அளிப்பதில் தமிழககாவல்துறைசிறப்பாகசெயல்பட்டுவருவதாக சமூக நலத்துறைஅமைச்சர் டாக்டர் சரோஜாகூறியுள்ளார் அத்திவரதர் வைபவத்தில் பாதுகாப்பு பணிகளைசிறப்பாகமேற்கொண்டமைக்காகநாமக்கல் மாவட்டகாவல்துறையினருக்குபாராட்டுசான்றிதழ்கள் வழங்கும் விழாமாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது

தமிழகம் அமைதிப்பூங்காவாக இருப்பதற்குமாநிலகாவல்துறையின் அயராதபணிகள் தான் காரணம் என்றுகூறினார் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைமேற்கொள்வதில் முதலிடத்தில் தமிழககாவல்துறைஉள்ளதாகஅவர் தெரிவித்தார்

மின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகலந்துகொண்டுகாவலர்களுக்குபாராட்டுசான்றிதழ்களைவழங்கினார்

பணிநியமனத்திற்குமட்டுமே இட ஒதுக்கீடுபொருந்தும் என்றுதெரிவித்தனர் தமிழகமுதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் முகாம்கள் மூலம் ஏராளமானோருக்குநலத்திட்டஉதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவேளாண் துறைஅமைச்சர் திரு துரைக்கண்ணுகூறியுள்ளார் தஞ்சாவூரில் நடைபெற்றசிறப்பு குறைதீர்க்கும் முகாமில் அரசின் நலத்திட்டஉதவிகளைவழங்கியஅவர் மக்கள் நலனுக்காகஅரசுபல்வேறுதிட்டங்களைச் செயல்படுத்திவருவதாககூறினார் மூலம் கிடைக்கும் உதவிகளைமக்கள் தங்கள் முன்னேற்றத்திற்குபயன்படுத்திக் இதன் கொள்ளவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் பொருளாதாரவளர்ச்சியில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளதாகதொழில் துறைஅமைச்சர் திருஎம் சிசம்பத் கூறியுள்ளார்

இலங்கையில் ஏழாவதுஅதிபரைதேர்ந்தெடுப்பதற்கானதேர்தல் இன்றுநடைபெறுகிறது

வாக்குப்பதிவு முடிந்தஉடன் வாக்குகளைஎண்ணும் பணிதொடங்கும் முடிவுகள் நாளைவெளியாகும் எனஎதிர்பார்க்கப்படுகிறது

விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் ஆதிமகோத்ஸவம் என்னும் தேசியபழங்குடியினதிருவிழாவைஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா இன்றுதொடங்கிவைக்கிறார் காற்றுமாசைதடுக்கஎடுக்கப்பட்டநடவடிக்கைகள் குறித்துதெரிவிக்குமாறு பஞ்சாப் ஹரியானாஉத்திரப்பிரதேசம் தில்லிமாநிலதலைமைச் செயலர்களுக்குஉச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது சபரிமலைஐயப்பன் கோயிலில் நடை இன்றுதிறக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் பங்களாதேஷூக்குஎதிரானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவலுவானநிலையில் உள்ளது மயங்க் அகர்வால் இரட்டைச் சதம் அடித்தார்

நேற்றுநடைபெற்றகாலிறுதிஆட்டத்தில் இவரைஎதிர்த்து ஆடிய சீனாவின் சென் லாங் முதல் செட்டுக்குப் பின் காயம் காரணமாகபோட்டியிலிருந்துவிலகுவதாகஅறிவித்தார் இதையடுத்து ஸ்ரீகாந்த் வெற்றிபெற்றதாகஅறிவிக்கப்பட்டார்